கொண்டாடப்பட்டு வருகிறது

வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார்

விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது

என்று எதிர்பார்க்கப்படுகிறது

சேர்ந்த எட்டு பேர் கொல்லப்பட்டனர்

திய சக்தியை கடவுள் அழித்ததள் அடையாளமாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த பண்டிகை நாளன்று வீடுகள் மற்றும் ஆலயங்களில் விளக்குகள் ஏற்றி கொண்டாடுகின்றனா் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய திபெத் எல்லை பாதுகாப்புப் படையினருடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் உத்திரகான்ட் மாநிலம் கேதர்நாத் ஆலயத்திற்குச் சென்ற பிரதமர் அங்கு வழிபட்டார் கேத்நாத்தில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கிய பிரதம் அப்பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தாா் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஆன்ட்ரா லா ஒங்கர் மற்றும் அனினி எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தீபாவளியை கொண்டாடினார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுமாறு நாட்டு மக்களை குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தீபாவளி பண்டிகையைபொட்டி இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு பிரதமருக்கு வாழ்த்துச் செய்தி அனு்பபியுள்ளார் அதற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொணடார் தில்லியில் காற்று மாசு அடர்த்தியாகியுள்ள நிலையில் நாளை முதல் பத்தாம் தேதி வரை கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நேற்று நடத்திய கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைப்பின் உறுப்பினர் திரு பிரசாந்த் கர்காவா தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டுள்ள வறட்சி பாதிப்புகளை மேற்கொள்வதற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கித் தருமாறு மத்திய அரசை அம்மாநில முதலமைச்ச் திரு தேவேந்திர பட்நவிஸ் வலியுறுத்தியுள்ளார் அக்டோபர் மாதத்திலிருந்தே அம்மாநில அரசு வறட்சி பாதித்த பகுதிகள் குறித்து அறிவித்ததாகவும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இதற்கான நிதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

சர்வதேச தொலைத்தொடர்பு சங்க குழுவின் உறுப்பினராக அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது துபாயில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த பிராந்தியாத்தில் மூன்றாவது நாடாகவும் சா்வதேச அளவில் எட்டாவது நாடாகவும் இந்தியா விளங்கியது தொலைத் தொடர்புத் துறையில் இந்தியாவுக்கு கிடைத்த அங்கீகாரமாக இதனை கருதுவதாக தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் கா்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியும் மதசா்பற்ற ஜனதாதள் கட்சியும் இணைந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து இடைத்தோதலில் வெற்றிபெற்றதாக அம்மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடியூரப்பா குற்றம்சாட்டியுள்ளார்

மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் தமது கட்சி வெற்றிபெறுவதற்கு தாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்போவதாகவும் அவர் கூறினார் இலங்கையில் நிலவும் அரசியல் குழப்பத்தை முடிவுக்குக் கொண்டு வரும் நோக்கில் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டுமென்று காமன்வெல்த் கூட்டமைப்பும் அமெரிக்காவும் அந்நாட்டு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளன நாடாளுமன்றத்தில் இலங்கை அதிபர் திரு மைதிரிபால சிறிசேனா பிரதமராக திரு மகிந்தா ராஜபக்சேயை நியமித்தது குறித்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர வேண்டுமென்று இலங்கைக்கான அமெரிக்க தூதர் அலைனா டெப்ளிட்ஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக நாடாளுமன்ற சபாநாயகள் திரு கரு ஜெயசூரியா விடம் அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார் ஐ நா பொதுச்செயவாளர் திரு ஆண்டனியோ குட்டாரஸும் இலங்கையில் நிலவும் அரசியல் குழப்பம் குறித்து கவலை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற நடைமுறைகளை பின்பற்றி குழப்பத்தை முடிவுக்குக் கொண்டுவர வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார்

அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயகக் கட்சி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அன்மையில் முடிவடைந்த இடைக்காலத் தேர்தல் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டு வரும் நிலையில் ஆளும் குடியரசுக் கட்சி போட்டியிட்ட இடங்களில் தோல்வியை கண்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் கூறுகின்றன

புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் உறுப்பினராக பதவியேற்பாா்கள்

ஈரானில் சபஹார் துறைமுகம் வழியாக கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது ஓமன் வளைகுடா பகுதியில் அமைக்கப்படும் துறைமுக கட்டுமானப் பணிகளில் இந்தியாவின் பங்கு அதிகரித்திருப்பதையொட்டி ட்டிரம்ப் அரசு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது பாதுகாப்புக்கு முக்கியமான இடமாக விளங்கும் சபஹார் துறைமுகம் முக்கியமானதாக விளங்குவதாக அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளர் திரு மைக் பாம்பியோ கூறியுள்ளார் ஈராள் மீது கடுமையான தடைகளை அமெரிக்க அரசு விதித்துள்ள நிலையில் இந்தியாவிற்கான தடை தளர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்யும் நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமெிக்கா தடை விதித்துள்ள நிலையில் ஈரானிடமிருந்து எண்ணெய் பெரும் நாடாள இந்தியாவுக்கு இந்த விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு மைக் பாம்பியோ கூறியுள்ளார்

நேற்று இரவு முதல் இரு தரப்பினரிடையே நடைபெற்ற சண்டையின்போது காவல்துறையினா் பதிவடி கொடுத்ததாக மாகாண குழு உறுப்பினா் திரு ததுல்லாகானி தெரிவித்தார் கடந்த திங்கட்கிழமை அன்று

சீனாவில் இந்திய வேளாண் பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் தொலைத் தொடர்பு சேவைகளுக்கும் சுற்றுலாவிற்கும் கூடுதல் சந்தை வாய்ப்புக்களை உருவாக்கித் தருமாறு இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது அண்டை நாடுகளுடன் கூடுதல் நெருக்கத்தை உருவாக்குவதற்கேற்ப இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வா்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு அனுப் வதவான் மற்றும் சீன வாத்தகத்துறை இணை அமைச்சர் திரு வாங்ஸுவென் ஆகியோரிடையே நேற்று ஷாங்காயில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது

மத்திய அரசின் சாலை மேம்பாட்டுத் திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

முன்னதாக நடைபெற்ற பத்து மீட்டர் கலப்பு பிரிவு துப்பாக்கி குடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வளறிவன் மற்றும் ஹ்ரிதை ஹசாரிக்கா தங்கப்பதக்கம் வென்றனர் இதே பிரிவில் இந்தியாவின் மெஹூலி கோஷ் மற்றும் அர்ஜூன் பபுத்தா வெண்கலப்பதக்கம் வென்றனர் இந்த போட்டியில் இந்தியாவுக்கு இதுவரை இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி மற்றம் இரண்டு வெண்கலப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன சத்திஷ்கர் மாநில தேர்தலில் பெண்கள் பெருமளவில் வாக்களிப்பதற்கு வசதியாக சங்க்வாரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அம்மாநிலத்தில் பேசப்படும் மொழியில் சங்க்வாரி என்பதற்க நண்பன் என்று அர்த்தம் பெண்களுக்காக அமைக்கப்படும் இந்த வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அனைத்து அலுவலர்களும் பெண்களே நியமிக்கப்படுவார்கள்